மகளிர் நலனுக்கு எதிரான கட்சிகளுக்கு பெண்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று பிரதமர் திரு

நாட்டின் ளிசக்தி தேவையை அணுமின் சக்தி பூர்த்தி செய்யும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

உச்சகட்ட வாக்கு சேகரிப்பின் ஒருபகுதியாக வீதிகள் தோறும் வீடுவீடாக சென்று தத்தம் கட்சிகளுக்கு ஆதரவு கோரி வருகின்றனர்

மகளிருக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டவர்கள் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் உத்தரப்பிரதேசத்தில் நிறுத்தப்பட்டிருப்பது குறித்து அவர் கேள்வி எழுப்பினர் இவ்விரு கட்சிகளின் கூட்டணி உயர்மட்ட அளவிலான கூட்டணி என்றும் இக்கட்சிகளின் தொண்டர்கள் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தொடா்ந்து பிரதமா் சந்தௌலி மிா்ஸாபூர் பகுதிகளிலும் மேற்கு வங்க மாநிலம் மதுராபூர் டம் டம் ஆகிய இடங்களிலும் தேர்தல் பேரணியில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ராகுல்காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகரிலும் பாட்னாவிலும் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இக்கட்சிகளை சோ்ந்த முக்கிய தலைவா்களும் இறுதிகட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர்

மக்கள் நலத்திட்டங்கள் தடையின்றி கிடைக்க அஇஅதிமுக வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிபெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு

தலைவர் திரு

க ஸ்டாலின் சூலூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் திமுக மேற்கொண்டுள்ளார் அப்பநாயக்கன்பட்டி செலக்கரிசல் பெரியார் நகர் பகுதிகளில் வீடுவீடாக சென்று வாக்குகளை கோரினார்

குறைந்த அளவு கரியமில வாயு வெளியேற்றத்தை தொடரும் நடவடிக்கைளை இந்தியா மேந்கொண்டு வருவதாகவும் இருப்பினும் சுற்றுச்சூழல் ஒரு சவாலாகவே உள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அணு தாது துகள்களை கண்டறிவதன் மூலம் கூடுதல் யுரேனியம் சுரங்கங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்றார் பெருகிவரும் ளிசக்தி தேவையை எதிர்காலங்களில் அணுசக்தி பூர்த்தி செய்யும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

இம்மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி சஞ்ஜீவ் கண்ணா ஆகியோர் கொண்ட விடுமுறை கால அமர்வு வரும் ஒன்றாம் தேதிக்குள் இதுகுறித்து பதில் அளிக்கவும் ஆணை பிறப்பித்துள்ளது

ராம்நாத் கோவிந்த் சிக்கிம் மாநிலம் இந்தியாவுடன் இணைந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தினத்தையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சிக்கிம் மாநில மக்களுக்கு தமது உளம்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டிருக்கிறார்

பன்வாரிலால் புரோஹித் நாளை தொடங்கி வைக்கிறார்

மேலும் பல்வேறு அரசுத்துறைகளின் சார்பில் கொய்மலர்கள் அரிய மூலிகை தாவரங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன

புனித யாத்திரைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்படும் என வெளியுறவுத்துறை செயலர் திரு